குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று தமிழகம் வருகிறார்

எடப்பாடி

பழனிசாமி இன்று அறிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் செயலாற்றுவது குறித்து இன்று கலந்துரையாடினார்

லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி போட்டியில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் ஸ்பெயினின் ர

பேல் நடாலை இன்று எதிர்கொள்கிறார்

பின்னர் அங்கிருந்து வாகனம் மூலம் வரதராஜ பெருமாள் கோவிலின் மேற்கு கோபுர வாசலுக்கு குடியரசுத்தலைவர் செல்கிறார் அங்கு வசந்த மண்டபத்தில் உள்ள அத்திவரதரை தமது குடும்பத்துடன் தரிசிக்கும் அவர் மீண்டும் கார் மூலம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு சென்றடைந்து அங்கிருந்து ஆந்திர மாநிலம் புறப்படுகிறார்

எடப்பாடி

வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்க ஒவ்வொரு நாட்டுக்கென தனித்தனி சிறப்பு அமைவுகள் அமைக்கப்படும் புதுதில்லி தமிழ்நாடு இல்லத்தில் தொழில்வழிகாட்டு புதிய பிரிவு ஒன்று தொடங்கப்படும் பத்து கோடி ரூபாய் செலவில் கருத்தரங்குகள் இணையவழி பரப்புரை தகவல் பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் தொழில்முனைவோர்களை இணைக்கும் பாலமாக ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வலைதளம் உருவாக்கப்படும்

தொழிற்பயிற்சி நிலையங்களில் வெற்றிகரமாக பயிற்சி முடித்து செல்லும் பத்தாயிரம் பேருக்கு அவரவர் தொழிற்பிரிவிற்கு ஏற்ப ஏழரை கோடி ரூபாய் செலவில் கருவித்தொகுப்புகள் வழங்கப்படும்

ஓ

பேரவையில் கேள்வி நேரத்தின்போது வெளியான சில தகவல்கள் சென்னை முழுவதும் உள்ள மின் தடங்கள் இரண்டு புதைவழித்தடங்களாக மாற்றப்பட்டு விடும் என்று மின்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி பிஜேபி மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் பிரதமரின் அலுவலக இல்லத்தில் இன்று கலந்துரையாடினார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு

பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமரிடம் நேரடியாக உரையாட வாய்ப்பு வழங்கும் வகையில் இத்தகைய கலந்துரையாடல் கூட்டங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மாநிலங்களவையில் பொது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று பதில் அளித்து பேசிய அவர் பிஜேபி அரசு கடந்த ஆட்சியில் பணவீக்கத்தை முழுவதும் கட்டுக்குள் வைத்திருந்ததாக குறிப்பிட்டார்

பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் யதார்த்தமான உண்மைகள் என்றும் பாதுகாப்பு ஓய்வூதியம் ஊதியம் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான செலவுகள் முறையாக காண்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார் தண்ணீர் திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது இடது பிரதான கால்வாய்கள் மூலம் இரண்டாம் போக பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபாகர் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார்

இம்மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது

சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் இருவரி நாகை மாவட்டம் சீர்காழியில் வேளாண்துறை சார்பிலான பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின்கீழ் சிறப்பு பயனாளிகள் சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு

தஞ்சையில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மன்னர் சரபோஜி அரசினர் கலைக்கல்லுாரியில் நாளை நடைபெறுகிறது தர்மபுரி மாவட்டத்தில் நீர்மேலாண்மை திட்டத்தை முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும் என வேளாண் மற்றும் தோட்டக்கலை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி கேட்டுக்கொண்டுள்ளார் அதியமான் கோட்டம் பகுதியில் வறட்சியின்போது தென்னை மரங்களை காப்பாற்றும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களுக்கான செயல்திட்டம் நடைபெற்றது

விம்பிள்டன் லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி போட்டிகளில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் ஸ்பெயினின் ர பேல் நடாலை இன்று எதிர்கொள்கிறார்

மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ருமேனியாவின் சிமனோ ஹாலப்பை நாளை எதிர்கொள்கிறார்